மக்களவையில் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டது

வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு திடரென்று விதித்துள்ள தடையை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஷரத் பவார் தெரிவித்துள்ளார்

ஷங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டத்தில பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு அமைப்பு வேண்டு மென்றே கற்பனையான வரைபடத்தை தனக்கு சாதகமாக காண்பித்து வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது

செய்தியில் உண்மையில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

வேலையிழந்த தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்கென்று மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித் துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார்

பதினைந்தாம் நூற்றாண்டு காலத்து மூன்று கடத்தப்பட்ட சிலைகள் லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டன

இந்த திருத்தத்தின் படி அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி விநியோகம் வர்த்தகம் மற்றம் விர்பனை ஆகியவற்றைக் குறித்த அனைத்தும் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டவையாகும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் வேளான் துறையில் போட்டியை அதிகரிப்பதற்கும் இந்த திருத்தம் வகை செய்கிறது விவசாய பொருட்களின் விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை முறைப்படுத்துவதற்கு இந்த சட்ட திருத்தம் வகை செய்கிறது சில வகையான உணவு பொருட்கள் உரங்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் சுட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு சுட்ட திருத்தம் வகை செய்யும் பருப்பு மற்றும் தானிய வகைகள் உருளைக் கிழங்கு எண்ணெய் வித்துகள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை அசாதாரண சூழலில் அத்தியாவசிய சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு சட்டம் வகை செய்கிறது இயற்கை பேரிடர் போர் பஞ்சம் அசாதாரண விலை உயர்வு போன்ற சமயங்களில் இதனை மத்திய அரசு முறைப்படுத்துவற்கு சட்டம் வகை செய்கிறது தனி மனித பயன்பாட்டுக்கான உணவு கையிருப்பு அளவுகளையும் அரசு நிர்ணயிப்பதற்கு சட்டத்தில் வகைசெய்யப்பட்டுள்ளது வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு திடீரென்று விதித்துள்ள தடையை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஷரத் பவார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை அவர் சந்தித்து பேசினார் சர்வதேச சந்தையில் இந்தியா நம்பத்தகுந்த வர்த்தகராக செயல்பட்டு வரும் சுமயத்தில் இந்த தடை அறிவிப்பு இந்தியாவின் நிலையை பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டினார் உலகின் மாபெரும் வெங்காய சந்தையாள நாசிக்கின் லாசல்காளில் வெங்காய ஏலத்தை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தடுத்து நிறுத்த முற்பட்டனர்

ஷங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டத்தில பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு அமைப்பு வேண்டு மென்றே கற்பனையான வரைபடத்தை தனக்கு சாதகமாக காண்பித்து வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விடுக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் செயல்பட்டதாக வெளியுறவுத் துறை தெரிவித்துள்ளது விதியை மீறி கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தரப்பில் பங்கேற்ற பிரதிநிதி கூட்டத்தை விட்டு வெளியேறியதாக வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பார் திரு அனுராக் பூரீவத்சவா கூறினார் பாகிஸ்தான் தரப்பு அவதாறு பரப்பியதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவின் சில பகுதிகளை தங்களுக்குச் சொந்தமானது என்று பாகிஸ்தான் கூறி வருவதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு அஜித் தோவல் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றதற்கு ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலர் திரு நிகோலாய் பத்ருஷேவ் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக அதிகாரப் பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன பாகிஸ்தானின் கருத்துகளை ரஷ்யா ஏற்றுக் கொள்ளவில்லை என்றும் அவை தெரிவித்தன எல்லை தாண்டிய பயங்கரவாத்தை நிறுத்துவதற்கு பல்முனை வியூகத்தை செயல்படுத்த உள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த் ராய் கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிவில் அவர் இதனை தெரிவித்தள்ளார் சர்வதேச எல்லை பகுதியில் எல்லைக் காவல் படைகளை நிறுத்துவதற்கு அரசு தீர்மாளித்துள்ளதாகவும் ரோந்து காவல் கண்காணிப்பு காவல் சோதனை சாவடிகள் அமைத்தல் நவீன சாதனங்கள் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளுதல் உளவு பிரிவை வலுப்படுத்துதல் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே தடுப்பு வேலிகளை அமைத்தல் நதிகளில் எல்லைப் பாதுகாப்பு மேற்கொள்ளுதல் போன்றவற்றின் மூலம் தீவிரவாதிகளின் ஊடுருவல் திட்டங்கள் முறியடிக்கப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நேற்று ஒருமனதாக நிறைவேறியது இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவம் பல் மருத்துவம் இந்திய மருத்துவம் ஹோமியோபதி இளநிலைப் படிப்புக்கான சேர்க்கையில் முன்னுரிமை வழங்க ஒய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் குழு அளித்த பரிந்துரையின்படி இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக கூறினார் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேறியது இந்தியாவில் டொயோடா நிறுவனம் முதலீடு செய்வதை நிறுத்திக் கொள்ளப்போவதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் டொயோடா கிர்வோஸ்கர் நிறுவனத்தின் துணை தலைவர் திரு விக்ரம் கிர்வோஸ்கர் தமது நிறுவனம் அடுத்த பணிரெண்டு மாதங்களில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை மேற்கொள்ளும் என்று விளக்கம் தந்திருப்பதாக அமைச்சர் தமது ட்விட்டர் பதிவில் கட்டிக் காட்டியுள்ளார் றாட்டில் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு உலக வங்கியிடம் இரண்டரை பில்லியன் டாலர் அளவிற்கு கடன் வாங்கியிருப்பதாக மத்திய நிதித் துறை இணையமைச்சர் திரு அனுராக் சிப் தாகூர் கூறியுள்ளார்

வேலையிழந்த தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்கென்று மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ நூற்பதாயிரம் கோடி ருபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித் துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார்

பதினைந்தாம் நாற்றாண்டு காலத்து மூன்று கடத்தப்பட்ட சிலைகள் லண்டனில் உள்ள இந்திய தாதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டன இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய கவாச்சார துறை அமைச்சர் திரு் பிரஹலாத் சிங் பட்டேல் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டார் ராமர் லஷ்மண் மற்றும் சீதா தேவியின் சிலைகளை இந்திய தூதரகத்தில் பிரிட்டிஷ் காவல் துறையினர் இன்று ஒப்படைத்தனர் இந்த சிலைகள் அனைத்தும் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் இந்த சிலைகளை மீட்டெடுப்பதற்கான பணியில் ஈடுபட்ட பிரிட்டிஷ் காவல் துறை தமிழக அரசின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகம் மற்றும் இந்திய தூதரகத்திற்கு அமைச்சர் நன்றி தெரிவித்தார்

ஆப்கானிஸ்தானுக்கான சமரச குழுவின் அமெரிக்க பிரதிநிதி சல்மெய் காலில்சாத் இந்தியா வந்துள்ளார் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய் சங்கரையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோல்லையும் வெளியுறவுத் துறை செயலர் திரு ஹர்ஷ் வர்தன் சிங்வா வையும் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்